கொரோனா வைரஸ் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில மற்றும் யுனியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

தில்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது கிழக்கு தில்லியில் இன்று நடைபெறும் பிஜேபி பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுகிறார்

தில்லி காவல்துறையின் தென்கிழக்கு ஆணையர் துணை திரு சின்மோய் பிஸ்வாலை தேர்தல் ஆணையம் அப்பொறுப்பிலிருந்து உடனடபாக விடுவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கொரோனா வைரஸ் குறித்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநில மற்றும் யுளியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு கவனித்து வருவதாகக் கூறினார் இத்தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நிலைமையை நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கேரளாவில் இருவருக்கு இந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த மாநில அரசுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் கூறினார் சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து வரும் பயணிகள் தீவிரமாக பரிசோதிக்கப்படுவதாகவும் தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூரிலிருந்து வரும் பயணிகளும் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா்

இதில் சுகாதாரம் வெளியறவு உள்துறை விமான போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளின் செயலாளர்களும் மூத்த அதிகாரிகளும் பங்கேற்றனர்

இந்தியாவிலிருந்து யாரும் சினாவுக்கு பயணிக்க வேண்டாம் மீண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

மாலத்தீவு குடிமக்கள் ஏழு பேரை அழைத்து வர இந்தியா உதவி புரிந்ததற்கு மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா ஷஹீப் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கும் மாலேயில் உள்ள இந்தியத் துதரகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார்

இது தொடர்பாக வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் அரசு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து தமிழகத்தில் கமுக வளைதளங்களில் பொய்யான தகவல்கள் பரவியதை அடுத்து மாநில அரசு இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளது

இதனிடையே சீனாவின் அண்டை நாடுகளான மங்கோலியா ரஷ்யா நேபாள் ஆகியவை சீனாவுடனான தங்களது நில எல்லைகளை முடியுள்ளன

அவர்களுக்கு பெங்களுருவில் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பதவிப்பிரமானம் செய்து வைக்க உள்ளா்

பிரதமர் திரு நரேந்திர மோடி கிழக்கு தில்லியில் இன்று நடைபெறும் பேரணியில் பங்கேற்று உரையாற்றுகிறார் கர்கர்டுமா பகுதியிலுள்ள சிபிடி மைதானத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறும் இந்த பிரச்சார பொதுக் கூட்டத்தில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் உரையாற்ற உள்ளார் மெஹ்ராம் நகர் பகுதியில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று வீடுவீடாக சென்று வாக்கு சேகரித்தார் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் பிரகாஷ் ஜவடேகர் உள்ளிட்டோரும் தங்களது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பொதுக் கூட்டங்களில் உரையாற்றினார் கிராரி தொகுதியில் நடைபெற்ற பேரணியில் தில்வி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்றார் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா கிச்சாடிப்பூர் பகுதியில் நேற்று பிரச்சாரம் செய்தார் காங்கிரஸ் முத்த தலைவரும் ஹரியானா முன்னாள் முதலமைச்சருமான பூபிந்தர் ஹுடா முன்ட்கா தொகுதியில் தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் காங்கிரஸ் வேட்பாளர் அல்கா லம்பா சாந்தினி சவுக் பகுதியில் வாக்கு சேகரித்தார்

உத்தரபிரதேச மாநிலம் லக்னோவில் ராணுவ தளவாட கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று தொடங்கி வைக்கிறார்

மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு இது தொடர்பாக அறிக்கை அளிக்குமாறும் அவரை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது கூடுதல் துணை ஆணையர் திரு குமார் கியானேசை தென்கிழக்கு தில்லியின் காவல்துறை துணை ஆணையராக தற்போதைக்கு பொறுப்பேற்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது

இந்த பயணத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் கூட்டு பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது தபாயில் நேற்று நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியின்போது பேசிய கப்பலின் கமாண்டிங் அதிகாரி திரு அன்வர்கான் இந்திய கடலோர காவல்பனட சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு நபரின் உயிரை காப்பாற்றி வருவதாக தெரிவித்தார்

அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா வாதிடுகையில் தண்டனையை தாமதப்படுத்த குற்றவாளிகள் தரப்பு திட்டமிட்டு செயல்படுவதாக கூறினார் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி திரு சுரேஷ் கயித் தீர்ப்பை ஒத்தி வைத்தார் சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்கர் பகுதியில் நக்ஸல் தீவிரவாதிகள் நடத்திய இருவேறு வெடு குண்டு தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் இருவர் காயமடைந்தனர் தன்டேவாடா பகுதியில் போட்டாலி மற்றும் பத்தேட்வாடா பகுதிகளில் ரோந்து பணியில் ாடுபட்டிருந்தபோது நக்ஸலிட்டுகள் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக தண்டேவாடா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அபிஷேக் பல்லவ் தெரிவித்தாா்

முங்கர் மாவட்டத்தில் அசுதோஸ் குமார் என்ற அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

ஷர்மின் நகரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நடைபெறும் எக்குஷே புத்தக கண்காட்சியை அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா நேற்று தொடங்கி வைத்தார் ஒரு மாத காலம் நடைபெறவுள்ள இந்த புத்தக கண்காட்சி பங்களாதேஷின் மிகப்பெரிய மற்றும் மிக நீண்ட நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சியாகும்

இது தீவிரவாத சும்பவம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கத்திக்குத்தில் ஈடுபட்ட நபர் கட்டுக்கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர்